கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு அனுமதி அளித்துள்ள மத்திய அரசு அதற்கான நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது

மாநிலத்தில் தளா்வில்லா முழு ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்பட்டது ஐந்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செப்திகள் தேசிய கல்விக் கொள்கையின் செயலாக்கம் குறித்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறையின் செயலர் திருமதி அனிதா கா்வால் மாநில அரசுகளின் கல்விததுறை செயலா்களுக்கு கடிதம் எழுதியுள்ளாா்

தேசிய கல்விக் கொள்கையின் செயலாக்கத்தில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொகியால் நிஷாங் கூறியுள்ளார் முழுவதும் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி படப்பிடிப்புகளுக்கு அனுமதி நாடு அளிக்கப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கா அறிவித்துள்ளார் இது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப் பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளா் பாதுகாப்பாள பணி சூழ்நிலையை உறுதி செய்ய வேண்டுமென்ற நோக்கில் இவை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி முக கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது போன்றவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தளிநபா் இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் இருக்கை வசதிகளும் இருக்க வேண்டுமென்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

குறைந்த எண்ணிக்கையிலான நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் பயன்படுத்த வேண்டுமென்றம் பா்வையாள்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது படப்படிப்பு நடைபெறும் தளங்களில் தளித்தளியே உள்ளே செல்வதற்கும் வெளியேறுவதற்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டுமென்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நடிப்பவர்களைத் தவிர இதர அனைவரும் முக கவசும் அணிந்தே பணியாற்ற வேண்டும் அழகு சாதனங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஒப்பனை கலைஞர்கள் முழு கவச உடை அணிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த வழிகாட்டு நெறிமுறையில் இடம்பெற்றுள்ளன

புதுதில்லியில் செய்தியளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் மூன்று தடுப்பு மருந்துகளில் ஒன்று மூன்றாம் கட்ட பரிசோதனை எட்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணியும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா டாக்டர் விஜயபாஸ்ககரும் இதனை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கோவையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னா் செய்தியாள்களிடம் பேசிய டாக்டர் விஜயபாஸ்கா் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சென்னையில் பின்பற்றப்பட வழிமுறைகளைப் போன்று கோவையிலும் கடைபிடிக்கப்பட உள்ளதாகத் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படடவர்களுக்காக மாவட்டந்தோறும் சித்தா சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட உள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கள் தெரிவித்தாா்

பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகள் மட்டுமே நடைபெற்றன இதர சேவைகள் அனைத்துக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தன இந்த தளா்வில்லா ஊரடங்கு காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் காவல்துறையினா் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வெளி மாநிலங்களிலிருந்து வருபவா்களுக்கான இ பாஸ் நடைமுறையில் தேவைப்படும்பட்சத்தில் முதலமைச்சா் தளா்வுகளை அறிவிப்பாா் என்று வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் கூறியுள்ளாா்

பீகார் பிஜேபி தொண்டர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார் இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்காக நாள் ஒன்றுக்கு பத்து லட்சும் பரிசோதனை என்ற சாதனை அளவு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்குக் காரணம் என்றும் திரு நட்டா கூறினார் மகளிருக்கு கூடுதல் அதிகாரம் பெறுவது தேசிய இயக்கமாக உருவெடுக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் மகளிர் மேம்பாடு தொடர்பாக இன்று எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்

நாடாளுமன்றத்தில் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள மளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு அனைத்து கட்சிகளும் விரைவில் ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டுமென்றும் அவர் அதில குறிப்பிட்டுள்ளார் பெண் குழந்தைள் மற்றும் மகளிருக்கு எதிரான வன்முறைகளுக்கு அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு இளைஞர்கள் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு அந்த கட்டுரையில் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுவோா் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாள் திரு ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார்

தமிழகத்தின் ஐந்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்